சேலம் மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் இன்றுநிலஅதிர்வு உணரப்பட்டது

தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கானகலந்தாய்வு முதன்முறையாக இணையதளம் வாயிலாகநடைபெறவுள்ளதாகஉயர்கல்வித் துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் கூறியுள்ளார்

இதனைமாணவர்கள் முழுமையாகபயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

சேலம் மாவட்டத்தில் இன்றுகாலைநிலஅதிர்வு உணரப்பட்டது இது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி மூன்றாகபதிவானது

மக்களவைத் தொடர்பானகூட்டணிகுறித்துமுடிவெடுக்கும் தேர்தல் அதிகாரத்தைதிருராகுல்காந்திக்குவழங்கி இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாககட்சிவட்டாரங்கள் தெரிவித்தன கல்விகிடைக்கவேண்டும் என்றநோக்கில் அனைவருக்கும் மத்தியஅரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகமனிதவளமேம்பாட்டுத் துறை இணயமைச்சர் டாக்டர் சத்தியபால் சிங் கூறியுள்ளார்

மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் உயர்கல்விகற்றுசமுதாயமும் நாடும் முன்னேறஉறுதணையாக இருக்கவேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் கர்ப்பிணிபெண்கள் நலனுக்கானமத்தியஅரசின் திட்டம் புதுக்கோட்டைமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவிநேரடியாகபயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படுவதாக புதுக்கோட்டைஅரசுமருத்துவமனை டீன் திருமதிசாரதாளமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

மாவட்டச் செய்திகள் கிருஷ்ணகிரிமாவட்டம் ஆழியாளம் கிராமத்தில் காட்டுயானைதாக்கியதில் உயிரிழந்தமாதேஸின் குடும்பத்தினருக்குநான்குவட்சும் ரூபாய் நிவாரணஉதவிவழங்கப்படும் என்றுமாநிலஅரசுஅறிவித்துள்ளது திருச்சி சென்னை இடையே இரண்டு புதியபேருந்துசேவைகளைமாநிலஅமைச்சர்கள் திருவெல்லமண்டிநடராஜன் திருமதிவளர்மதிஆகியோர் இன்றுதொடங்கிவைத்தனர்

விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஜூனியர் பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் தங்கப்பதக்கம் வென்றார்

பெங்களுருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாநான்குக்கு பூஜ்யம் என்றகோல்கணக்கில் நியூசிலாந்தைவென்றது

அமெரிக்காவில் நடைபெற்றுவரும் சர்வதேசடென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் அமெரிக்காவின் ராமநாதன் ஸ்டீவ் ஜான்சனை இன்றுஎதிர்கொள்கிறார் இந்தியநேரப்படி இரவு எட்டரைமணிக்கு இப்போட்டிதொடங்குகிறது

ஏழேகால் மணிக்குநடைபெறவுள்ளமற்றொருபோட்டியில் திண்டுக்கல் அணி காஞ்சிபுரம் இரவு அணியைஎதிர்கொள்கிறது